பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் தொடர்ந்து மண்டலத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது

மத்திய சட்டம் நீதித்துறை நேற்று மாலை வெளியிட்ட அரசிதழ் அறிவிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்லாமியர்களிடையே பின்பற்றப்படும் தலாக் விவாகரத்து முறையை குற்றமாக கருதும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம் பேசிய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் நாட்டு நலனை கருத்தில்கொண்டு இந்த அவசர சட்டம் கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார் இந்த சுட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட மனைவியோ அவரது ரத்த சொந்தங்களோ புகார் அளித்தால் மட்டுமே அது குற்றமாக கருதப்படும் என்று அமைச்சர் கூறினார்

இந்த அவசர சட்டத்தை கொண்டுவர கட்டாய தேவையும் அவசரமும் இருந்தது என்று அவர் கூறினார் முத்தலாக் விஷயம் சமயம் அல்லது வழிபாடு சார்ந்தது அல்ல என்றும் பாலினங்களுக்கு இடையே நீதி கண்ணியம் சமத்துவம் சார்ந்த விஷயம் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழ்நாடு

அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களின் ஊதியத்தை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி சர்வதேச மாநாடு மற்றும் ஏற்றுமதி மையத்தின் கட்டுமான பணிகளை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் மாநாடு கண்காட்சி வர்த்தக கூட்டங்கள் போன்றவற்றை நடத்துவதற்கு சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகளை கொண்ட வகையில் இந்தமையம் கட்டப்படவுள்ளதாக மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் பிரதமா் உரையாற்றுவார் என்று பிரதமா் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது அரசுக்கு சொந்தமான இந்தியா சா்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையம் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் கேரள மாநிலத்தின் சமீபத்திய வெள்ள சேதம் குறித்து மதிப்பிடுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சக சிறப்பு செயலாள் திரு பி ஆர் ஷ்மா தலைமையிலான அமைச்சங்களுக்கு இடையிலான குழு இன்று அந்த மாநிலத்திற்கு செல்கிறது

அடல் பிமித் வியாக்தி கல்யாண் யோஜனா என்ற புதிய காப்பீட்டுத் திட்டத்தை அரசு ஊழியா் காப்பீட்டுக் கழகம் நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி காப்பீடு செய்யப்பட்டவர்களுக்கு வேலையில்லா காலங்களில் ரொக்க நிவாரணம் வழங்கப்படும் புதுதில்லியில் நேற்று தொழிலாளா் நலத்துறை அமைச்சா் திரு சந்தோஷ் கங்குவாா் தலைமையில் நடைபெற்ற அரசு ஊழியர் காப்பீட்டுக் கழகத்தின் வாரியக் கூட்டத்தில் இத்திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது புதிய வேலைவாய்ப்புகளை பெறும்வரை காப்பீடு செய்தவர்களுக்கு ரொக்க நிவாரணம் அவர்களது வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என்று அமைச்சர் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு உரிய தகுதி நிபந்தனைகளை தளர்த்தும் மற்றொரு திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

திருவிழாக் காலங்களில் அதிகளவு ஒலி எழுப்பும் அமைப்புக்களை தடை செய்தது சியானதே என்று மகாராஷ்டிர அரசு கூறியுள்ளது

நீதிமன்றம் தனது தீா்ப்பை ஒத்தி வைத்துள்ளது

மும்பையில் நேற்று பிரியதர்ஷினி விருது வழங்கும் விழாவில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதைத் தெரிவித்தாா்

அவர் சிறிதுகாலம் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரது உடல் சண்டிகரில் முழு ராணுவ மியாதையுடன் நேற்று எரியூட்டப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அவரது மகள் ஒய்வுபெற்ற விங் கமாண்டர் பிரதீப்சிங் இறுதிச் சடங்குகளை செய்தார் பயங்கரவாதத்திற்கு எதிரான குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை எடுத்திருப்பதற்காக இந்தியாவை அமெரிக்கா பாராட்டியுள்ளது நாடாளுமன்றத்திற்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை வெளியிடும் நாடுகள் சார்ந்த ஆண்டு பயங்கரவாத அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும அந்த அறிக்கை தெரிவிக்கிறது அமெரிக்காவுடனும் இதர நாடுகளுடனும் ஒத்துழைத்து பயங்கரவாதத்தை பரப்புவோரை நீதியின் முள் நிறுத்த இந்திய ஆட்சியாளர்கள் உறுதிப்பாட்டை வெளிபடுத்தி இருக்கிறார்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது பாகிஸ்தான் குறித்த அமெரிக்காவின் அறிக்கையில் ஜெய்ஷ் ஏ முகமது லஷ்கர் ஏ தொய்பா பயங்கரவாத குழுக்கள் மண்டலத்திற்கு தொடர்ந்து அச்சுறத்தலாக இருந்து வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பயங்கரவாத அமைப்புகளும் தொடர்ந்து பாகிஸ்தானில் பயிற்சிபெற்று அமைப்புகளை வலுப்படுத்தி

சென்னையில் ருமேனிய தூதரகம் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ருமேனியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நேற்றுமாலை புக்காரஸ் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி வியாரிக்கா டான்சிலாவை சந்தித்து பேசியபோது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது திரு நாயுடு ருமேனிய பிரதமரை இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்ததாக சந்திப்புக்கு பின் வெளியான கூட்டறிக்கை தெரிவிக்கிறது திருமதி டான்சிலா பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஜனவரியில் ருமேனியாவுக்கு வருகை தருமாறு அழைப்புவிடுத்தார் ஐரோப்பிய யூளியனுக்கு அடுத்த தலைமைப் பதவியை ஏற்கவுள்ள ருமேனியா இந்தியா ஜரோப்பிய யூளியன் வரியற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதிசெய்ய நடவடிக்கைகளை தொடங்கும் என்று நம்புவதாக திரு நாயுடு தெரிவித்தாா்

காஸா பகுதியில் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா முகமையை சேர்ந்த ஆயிரக்கணக்காள ஊழியர்கள் அமெரிக்க நிதியுதவி குறைக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பணியாளர்கள் குறைப்பை எதிர்த்து நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள்

பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் மற்றும அவரது குடும்பத்தினருக்கு எதிரான ஊழல் வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் நிறுத்திவைத்துள்ளது இதுதொடர்பான மேல்முறையீட்டு விசாரணை செய்த இரு நீதிபதிகளைக்கொண்ட அமர்வு நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பிததது

தண்டனை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து சிறையில் உள்ள திரு நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் விடுவிக்கப்படுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

மாகாண ஆளுநர் திரு ஆல்ஃபா பீலோ இன்ங்வாட்டா செய்தி நிறுவனம் ஒன்றிடம் இதனை தெரிவித்தார்

இவர்களது சடலங்களை மீட்க மீட்புக் குழுவினர் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்